தங்களது கட்சி தலைவர்களிடம் ராஜினாமா கடிதம் அளித்துள்ளனர்

அதிருப்தியை பதிவு செய்துள்ளது

புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அளிப்பது தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்ளீர்செல்வம் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது உலகக்கோப்பை அரையிறுதிப்போட்டிகள் நாளை தொடங்குகின்றன

நடைபெறும் போட்டியில் இந்தியா நியுசிலாந்தை எதிர்கொள்கிறது

பெங்களுருவில் இன்று நடைபெற்ற இருகட்சிகளின் மூத்த தலைவர்களின் கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மதசார்பற்ற ஜனதாதளம் சார்பில் முதலமைச்சர் திரு குமாரசாமி காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு கே சி வேணுகோபால் திரு சித்தராமைய்யா திரு தினேஷ் குண்டுராவ் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் கலந்தகொண்டனர் இதனிடையே மாநில பிஜேபி தலைவர் திரு எடியூரப்பா இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் முதலமைச்சர் திரு வெறச் டி குமாரசாமி பதவி விலகவேண்டும் என்று வலியுறுத்தினார் காங்கிரஸ் மதசார்பற்ற தளம் கூட்டணி பெரும்பான்மைய இழந்துவிட்டதாகவும் எனவே முதலமைச்சர் ராஜினாமா செய்வதுதான் சரியான முடிவு என்றும் கூறினார் திரு குமாரசாமி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் பிஜேபி சார்பில் மாநில அளவில் போராட்டம் நடைபெறும் என்றும் கூறினார் ஜம்மு காஷ்மீர் நிலைமை தொடர்பாக ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையத்தின் துதரக அலுவலகம் வெளியிட்டுள்ள திருத்தப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் தவறானவை என்றும் உள்நோக்கம் கொண்டது என்றும் இந்தியா தெரிவித்துள்ளது ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கையில் சில புதிய தகவல்களை சேர்த்து தற்போது வெளியிடப் பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக புதுதில்லயில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இந்தியாவின் இறையாண்மை எல்லைப்பகுதியில் நேர்மையாக நடந்துகொள்ளும் பண்பு ஆகியவற்றையும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் ஜம்மு காஷ்மீருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை கருத்தில்கொள்ளாமலும் ஐநாவின் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஜம்மு காஷ்மீர் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் பல ஆண்டுகளாக இந்தியாவில் ண்டுருவி எடுத்துக்கொள்ளாமலும் இதனால் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள உயிரிழப்பு குறித்து ஆய்வு செய்யாமலும் ஐநா அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் திரு ரவீஸ்குமார் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் உரிமை மீறல் தொடர்பான ஐநாவின் அறிக்கைக்கு இந்தியா தனது அதிருப்தியை பதிவு செய்துள்ளதாகவும் திரு ரவீஸ்குமார் தெரிவித்தார் ஆதார் மற்றும் அது தொடர்பான சட்டங்களுக்கான திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தனிநபர் தகவல்களின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இந்த திருத்தச் சுட்டத்தை கொண்டுவரவேண்டியது அவசியமாகிறது என்றார் தனிநபர் சட்டங்களை மீறும் வகையில் ஆதார் உள்ளதாக உச்சந்திமன்றம் குறிப்பிடவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அரசின் மாளியங்களை அளிப்பதற்கு தனிநபர் அடையாளம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார் இம்மசோதா மீதான விவாத்தை தொடங்கிவைத்து பேசிய காங்கிரசின் அவைத்தலைவர் திரு அபிஷேக் மனுசிங்வி ஆதார் அரசின் சேவைகளுக்கும் மாளியம் வழங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தவேண்டும் என்றும் இதர தேவைகளுக்கு ஆதார் பயன்படுத்துவதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறினார் ஆதார் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிலேயே கொண்டுவரப்பட்டதாக கூறிய பிஜேபி உறுப்பினர் திரு ராஜீவ் சந்திரசேகர் நாட்டின் குடிமக்களுக்கு ஆதார் மிகுந்த பயனைத்தரும் என்றும் கூறினார் பல் மருத்துவ சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற்றுள்ளது இந்திய பல் மருத்துவ கவுன்சிலுக்கு கூடுதலான அதிகாரங்களை வழங்கவும் அதன் உறுப்பினர் மற்றும் மாநில கவுன்சில்கள் தொடர்பாக மேலும் நடைமுறைகளை கொண்டுவருவதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது மருத்துவ கவுன்சில்களை மாற்றியமைப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகாணவும் பல் இது வகை செய்கிறது மத்திய அரசின் உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் பல் மருத்துவ கவுன்சிலில் கண்டிப்பாக இடம்பெறவேண்டும் என்ற நடைமுறையை இந்த புதிய சுட்டம் மாற்றி அமைத்துள்ளது

மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் அகற்ற மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்

அரசுத் துறைகளில் ஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக முதல் முறையாக நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் முக்கியத் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது அஇஅதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அக்கட்சியின் இளைஞரணி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று மனுதாக்கல் செய்தார் அஇஅதிமுக சார்பில் திரு முகமது ஜான் திரு சுந்திரசேகர் ஆகியோரும் இன்று மனுதாக்கல் செய்தனர் சுட்டப்பேரவை செயலரும் தேர்தல் அலுவலருமான திரு புநீநிவாசனிடம் அவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் திமுக சார்பில் ஏற்களவே திரு பி வில்சன் திரு சண்முகம் ஆகியோரும் மனுதாக்கல் செய்துள்ளனர் அக்கூட்டணியில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவும் மனுதாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் திமுக சார்பில் திரு என் ஆர் இளங்கோ மனுதாக்கல் செய்தார் வைகோவிற்கு எதிரான தேசதரோக வழக்கில் அவருக்கு ஒராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனு தொடர்பாக நடைமுறை சிக்கல் ஏற்பட்டால் அதற்கு மாற்றாக திரு இளங்கோவன் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது கர்நாடகாவில் நிகழும் அரசியல் குழப்பங்களுக்கு பிஜேபி காரணமல்ல என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக அறிக்கை அளித்த அவர் கர்நாடகாவில் ஆளும் மதசார்பற்ற ஜனதாதள் மற்றம் காங்கிரஸ் கூட்டணி அரசில் ஏற்பட்டுள்ள கட்சித் தாவலுக்கு தமது கட்சி காரணமல்ல என்று கூறியுள்ளார் பிஜேபி குதிரைபேர அரசியலில் என்றைக்கும் ாடுபட்டதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக பேசிய காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்றக் குழுத் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கர்நாடக அரசை கவிழ்க்கும் முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டுள்ளதாகக் குற்றம் சாட்டினார் முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

மான்செஸ்டரில் நாளை நடைபெறவுள்ள முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது மற்றொரு அரையிறுதி ஆட்டம் பர்மிங்ஹாமில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையே வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது இறுதிப்போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது